மாற்றம் இல்லைனரிசர்வ் வங்கிஅறிவித்துள்ளது

இந்தியகடற்படைதினம் இன்றுகொண்டாடப்படுகிறது

திட்ட் பணிகள் குறித்துமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிதற்போதுஆய்வு மேற்கொண்டுவருகிறார்

ஆழ்ந்தகாற்றழுத்ததாழ்வுமண்டலமாகவலுவிழந்த புரெவி புயல் கடந்த மூன்றுமணிநேரமாகஅதே இடத்தில் நிலைகொண்டுள்ளதாகவாளிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

போட்டி இன்றுகான்கராவில் நடைபெறுகிறது

இந்தகூட்டத்திற்குநாடாளுமன்ற இரு அவைகளின் தலைவர்களும் அழைக்கப்பட்டுள்ளனர் மத்தியஅமைச்சர்கள் திருஅமித்ஷா திரு ராஜ்நாத்சிங் டாக்டர் ஹர்ஷவர்தன் ஆகியோரும் கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் காங்கிரஸ் சா்பில் திருஅதிர் ரஞ்ஜன் சௌத்திரி திருகுலாம்நபிஆஸாத் தேசியவாதகாங்கிரஸ் கட்சியின் புரவல் திருசரத்பவார் திரிணமூல் காங்கிரஸ் கட்சியின் திருபெரிக் ஒ ப்ரயன் மற்றம் பல்வேறுகட்சிகளின் தலைவர்கள் இந்தகூட்டத்தில் கலந்துகொண்டுள்ளனர் நாட்டின் கோவிட் தடுப்பூசிகண்டுபிடிப்பு மற்றும் உற்பத்திநிறுவனங்களுக்குபிரதமர் திருநரேந்திரமோடிஅண்மையில் பயணம் செய்திருந்தநிலையில் இந்தகூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது

அமெரிக்காவில் உள்ளபேன் ஐ டஐ டி ஏற்பாடுசெய்துள்ளஉலகளாவியஉச்சிமாநாட்டில் பிரதமா் திருநரேந்திரமோடி இன்றுமுக்கியஉரைநிகழ்த்துகிறார் இந்தஆண்டின் உச்சிமாநாட்டிற்கு எதிர்காலம் இப்போதுதான் என்பதுமையப்பொருளாகஉள்ளது

உச்சிமாநாட்டைநடத்திவருகிறது இந்தியதொழில்நட்பகல்விக் கழகத்தின் முன்னாள் மாணவர்கள் குழுவின் குழுவின் குன்னார்வலர்களால் அமெரிக்கபேன் ஐ ஐ டி அமைப்பு நடத்தப்படுகிறது வங்கிகளில் தற்போதுள்ளநிலையையேதொடர்வதற்குரெப்போவிகிதத்தைநான்குசதவீதத்திலிருந்துமாற்றம் செய்வதில்லைஎன்றுிசா்வ் வங்கியின் நிதிக் கொள்கைக்கான குழு முடிவு செய்துள்ளது

வங்கிகளுக்கானரிவா்ஸ் ரெப்போவிகிதம் மூன்று புள்ளி மூன்றுஐந்தசதவீதமாகவேநீடிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் நீடித்தகொள்கைநிலைகாரணமாகபொருளாதாரமீட்சிக்கானஅறிகுறிகள் தெரிவதாகஅவர் கூறினார் நிலைத்தன்மையபாதுகாக்கிசர்வ் நிதித்துறையில் வங்கிஉறுதிபூண்டுள்ளதுஎன்றும் இதற்குதேவைப்படும் எதையும் வங்கிசெயல்படுத்தும் என்றும் திருசக்திகாந்ததாஸ் குறிப்பிட்டார் பணப்பழக்கத்தைஉறுதிசெய்யதேவையானபல்வேறுநடவடிக்கைகளைிச்வ் வங்கிமேற்கொள்ளும் என்றும் அவர் கூறினார் இந்தியகடற்படைதினம் இன்றுகொண்டாடப்படுகிறது

இதேநாளில் கராச்சிதுறைமுகத்தின் நான்குளிபொருள் கிடங்குகளையும் இந்தியகப்பற்படைஅழித்தது கடற்படைதினத்தையொட்டிவீரம் செறிந்த இப்படையின் வீரர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் பிரதமர் திருநரேந்திரமோடிவாழ்த்துதெரிவித்துள்ளார் நாட்டின் கடற்கரைப் பகுதிகளைஅச்சமின்றிபாதுகாக்கும் இந்தியகடற்படைதேவைப்படும் நேரத்தில் மனிதாபிமானஉதவிகளையும் செய்வதாகபிரதமா் வாழ்த்துக் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் மத்தியஉள்துறைஅமைச்சா் திருஅமித்ஷா வெளியிட்டுள்ளவாழ்த்துச் செய்தியில் நாட்டின் கடல் எல்லைகளைபாதுகாப்பதில் சமரசமற்றஉறதிப்பாட்டைகொண்டுள்ளவீரம் மிக்ககப்பற்படைவீரர்களைஎண்ணி இந்தியாபெருமிதம் கொள்கிறதுஎன்றுகூறியுள்ளார்

மத்தியதகவல் ஒலிபரப்புத்துறைஅமைச்சர் திருபிரகாஷ் ஜவடேக்கர் வெளியிட்டுள்ளவாழ்த்துச் செய்தியில் கப்பற்படையினரின் அசைக்கமுடியாததுணிவைபாராட்டியுள்ளார்

மத்தியநிதிஅமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் நிதித்துறை இணைஅமைச்சர் திருஅனுராக் தாக்கூர் ஆகியோர் இந்தநிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர் இந்நாளையொட்டிவர்த்தகஅடிப்படையிலானகறுப்புப் பணமாற்றம் என்பதுகுறித்த குழு விவாதத்திற்கும் காணொலிகாட்சி மூலம் ஏற்பாடுசெய்யப்பட்டுள்ளது

முன்னதாகமதுரைமாவட்ட புதியஆட்சியர் அலுவலகக் கட்டிடத்தையும் அவர் திறந்துவைத்தார்

சிவகங்கை மாவட்டத்திலும் மேற்கொள்ளப்பட்டுவரும் வளா்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் கோவிட் நோய் தொற்றுதடுப்பு பணிகள் குறித்தும் குறித்தும் முதலமைச்சர் இன்றுஆய்வு மேற்கொள்கிறாா்

இந்ததேர்தலில் ஆளும் தெலங்காளா ராஷ்ட்ரீயசமீதி பிஜேபி காங்கிரஸ் உள்ளிட்டகட்சிகள் போட்டியிட்டன